நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய அரசு ஜிஎஸ்டி இழப்பீடு விடுவித்திருப்பதால் புதுச்சேரி அரசின் நிகி நெருக்கடி குறையும் என்று துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் புதுச்சேரியில் மேலும் ஐவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப் பட்டுள்ளது புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா அல்லாத நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கும் பணிகள் திங்கட்கிழமை முதல் மீண்டும் தொடங்க உள்ளன உலகச் சுற்றுச்சூழல் தினமான இன்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் நகர்ப்புற வன வளர்ப்புத் திட்டத்தைத் தொடக்கி வைத்துள்ளார் இயற்கை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை அதிகரிப்பதற்கான உலகச் சுற்றுச்சூழல் தினம் இவ்வாண்டு உயிரி பன்முகத் தன்மை என்ற மையக் கருத்து அடிப்படையில் கொண்டாடப் படுகிறது இந்நாள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசுகையில் பூமித்தாயின் மேற்பரப்பில் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் தழைப்பதை மக்கள் கூட்டாக உறுதிப்படுத்த வேண்டுமென கேட்டுக் கொண்டார் இந்தியனும் குறைந்தபட்சம் தலா ஒரு மரக் கன்றை நட்டு சுற்றுச்சூழலில் சாதகமான மாற்றத்தைக் கொண்டுவர வேண்டுமென்று அவர் கூறியுள்ளார் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்தின் ஏற்பாட்டில் இன்று நடைபெற்ற மெய்நிகர் விழாவில் அமைச்சர் திரு

உலகச் சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டிய இந்த மெய்நிகர் விழாவில் மத்திய சுற்றுச்சூழல் துறை இணை அமைச்சர் திரு பாபுல் சுப்ரியோ மஹாராஷ்டிர வனத்துறை அமைச்சர் திரு சஞ்சய் ரத்தோட் மற்றும் மூத்த அதிகாரிகளும் ஐ

சுற்றுச்சூழல் திட்டப் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி இன்று உலகச் சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி ராஜ்நிவா சில் மரக்கன்றுகளை நடும் பணியில் ஈடுபட்டார் முற்றிலும் சமூக இடைவெளி விதிமுறைகளைப் பின்பற்றி இந்நிகழ்ச்சி நடைபெற்றது கொரோனா நிலவரங்கள் சரியாகி இயல்பு நிலை திரும்பிய பின்னர் தன்னார்வத் தொண்டர்கள் மாணவர்கள் மகளிர் சுயஉதவிக் குழுக்கள் விவசாயிகள் மற்றும் பிறருடன் இணைந்து இந்நாள் கொண்டாடப் படும் என்று ராஜ்நிவாஸ் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகச் சுற்றுச்சூழல் தினத்தை ஒவ்வொரு வீட்டிலும் மரக்கன்றுகளை நட்டு புதுச்சேரியை பசுமையாக்க குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுனர் கேட்டுக்கொண்டுள்ளார் புதுச்சேரியில் அரசு ஊழியர்களின் வருங்கால வைப்புநிதி மற்றும் காப்பீட்டுப் பணம் மூலம் அரசு ஊழியர்களுக்கு மே மாத சம்பளம் வழங்க அரசு ஒப்புதல் கேட்டபோது பொது நிதியை இவ்வாறு பயன்படுத்த முடியாது என்பதால் இந்தப் பணத்தை ரிசர்வ் வங்கியில் டெபாசிட் செய்து முன்பணம் பெற்றுப் பயன்படுத்திக் கொள்ளுமாறு துணைநிலை ஆளுனர் அலுவலகம் கூறியதாகவும் பொது நிதியை வேறு தேவைகளுக்கு திருப்பிவிடக் கூடாது என்பதே இதன் நோக்கம் என்றும் துணைநிலை ஆளுனர் கூறியுள்ளார் பத்திரிகைகளில் வெளியாகி உள்ள அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாரா வின் அறிக்கை ஒன்றுக்கு பதில் அளிக்கும் வகையில் துணைநிலை ஆளுனர் வலைப்பூ வில் வெளியிட்டுள்ள பதிவில் இவ்வாறு தெரிவிக்கப் பட்டுள்ளது

புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் கொரோனா பாதிப்பால் தனிமைப் படுத்தப்பட்ட பகுதிகளுக்கு அரசு எந்த நிவாரணமும் வழங்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக உறுப்பினரும் துணை சபாநாயகருமான திரு

ஆர் பாலன் இன்று முதலமைச்சர் திரு

நாராயணசாமி யிடம் மனு கொடுத்துள்ளார் ஆயினும் இது அரசுக்கும் கட்சிக்கும் எதிரான அதிருப்தி அல்ல என்று அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார்

பாலன் மேலும் கூறினார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில்

சுகாதாரத் துறை இயக்குனர் டாக்டர் மோகன்குமார் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் பேசுகையில் புதிதாகக் கொரோனா தொற்று கண்டறியப் பட்ட ஐவரில் சோலைநகர் மற்றும் கோரிமேடு காவலர் குடியிருப்பைச் சேர்ந்த தலா ஒருவர் அடங்குவர் என்றும் மற்ற மூவர் பாகூ ரைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவித்தார் பாகூ ரைச் சேர்ந்த மூவரில் இருவர் ஏற்கனவே கொரோனா நோயாளிகள் கண்டறியப்பட்ட தனியார் பாதுகாவல் நிறுவனத்துடன் தொடர்பு உடையவர்கள் என்றும் அவர் கூறினார் டாக்டர் மோகன்குமார் மேலும் கூறுகையில்

புதுச்சேரி லாஸ்பேட் டில் உள்ள டாக்டர் அப்துல் கலாம் அறிவியல் மன்றம் மற்றும் கோளரங்கம் நாளை முதல் பொதுமக்கள் பார்வைக்கு மீண்டும் திறக்கப்படும் என கோளரங்க நிர்வாகம் அறிவித்துள்ளது பார்வையாளர்கள் அனைவரும் உடல்வெட்ப பரிசோதனைக்குப் பின்னரே உள்ளே அனுமதிக்கப் படுவார்கள் என்றும் முகக் கவசம் சமூக இடைவெளி உள்ளிட்ட விதிமுறைகள் முழுமையாக அமல்படுத்தப் படும் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது பார்வைக் கூடம் மற்றும் தோட்டப் பூங்கா மட்டுமே தற்போது பொது மக்களின் பாரவைக்கு திறந்துவிடப் படுவதாகவும் கோளரங்கக் காட்சிகள் மீண்டும் தொடங்கும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது ஏனா மில் பருவமழைக் காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய முன் எச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா இன்று காவல் சுகாதாரம் வருவாய் பொதுப்பணி உள்ளாட்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார்

இதற்கிடையே ஏனா மில் உள்ள மதுக்கடைகளில் மதுபான வகைகளின் கையிருப்பை சரிபார்க்கும் பணிகளை முடித்துக்கொண்டு புதுச்சேரி அரசின் உள்துறைச் செயலர் திரு

ராமதாஸ் கோரியுள்ளார்

மினி சரக்கு வாகனம் வாங்கியது தொடர்பாக ஏற்பட்ட பணத் தகராறு காரணமாக திட்டமிட்டு இந்தக் கொலை நடந்திருப்பதாக முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராகுல் அல்வால் தெரிவித்துள்ளார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் பூமித்தாயின் மேற்பரப்பில் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் தழைப்பதை மக்கள் கூட்டாக உறுதிப்படுத்த வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய அரசு ஜிஎஸ்டி இழப்பீடு விடுவித்திருப்பதால் புதுச்சேரி அரசின் நிதி நெருக்கடி குறையும் என்று துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி கூறியுள்ளார் புதுச்சேரியில் மேலும் ஐவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப் பட்டுள்ளது புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா அல்லாத நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கும் பணிகள் திங்கட்கிழமை முதல் மீண்டும் தொடங்க உள்ளன இத்துடன் இந்த செய்திச்சுருக்கம் நிறைவுபெறுகிறது